புதுதில்லியிலதற்போது நடைபெற்று வருகிறது உள்நாட்டு பாதுகாப்பு துய்மை இந்தியா உயர் கல்வி திறன் வளர்ப்பு ஆகியவை இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகின்றன

தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்துகொள்கிறார்

செய்துள்ளன

வென்றது இனி விரிவான செய்திகள் ஆளுநர்கள் மற்றும் துணை நிலை ஆளுநர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது குடியரசு தலைவா் மாளிகையில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இந்த மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் உள்நாட்டு பாதுகாப்பு தூய்மை இந்தியா உயர் கல்வி திறன் வளர்ப்பு ஆகியவை இந்த மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் இடம் பெற்றுள்ளன மத்திய அரசின் முன்னுரிமை திட்டங்கள் நிறைவேற்றம் குறித்து இந்த மாநாட்டில் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது நித்தி ஆயோக் துணைத்தலைவரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் தங்கள் அறிக்கையை தாக்கல் செய்வார்கள்

தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்துகொள்கிறார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்க ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன அடுத்த மாதம் ஜோகனஸ்பர்க் நகரில் நடைபெறவுள்ள இந்த கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சிமாநாட்டுக்கு அடிப்படை கொள்கையை இந்த கூட்டம் வகுக்கும் இதுதவிர இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா நாடுகளை கொண்ட இப்சா அமைப்பு உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்கிறார்

நேற்று திருமதி சுஷ்மா சுவராஜ் அந்நாட்டு அதிபர் திரு சிரில் ராமபோசாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்தியா பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரதன்மை மற்றும் வளத்தை பேனுவதில் ஒத்துழைப்பது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை மேலும் நெருக்கமாக்கி கொள்ளவது என்றும் முடிவு செய்துள்ளன சிங்கப்பூரில் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் அமெரிக்க வெளியுறவு செயலர் திரு ஜிம் மாட்டிஸ் நடத்திய பேச்சுக்களில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வாஷிங்டனில் அமெரிக்க பாதுகாப்பு துறை செய்தி தொடர்பாளர் கேப்டன் ஜெஃப் டேவிஸ் தெரிவித்தார் சா்வதேச சுட்டங்களையும் கோட்பாடுகளை பேனுவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான பகுதியாக வைத்திருப்பது குறித்து இருவரும் விவாதிப்பதாக அவர் மேலும் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் நெருக்கமாக்கி கொள்வது என அவர்கள் முடிவு செய்ததாகவும் தெரிவித்தாா்

அத்துமீறி தாக்குதல் நடத்துவது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டால் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கடந்த மாதம் இந்தியா அறிவித்த சண்டை நிறுத்த அறிவிப்பை திரும்ப பெறவேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் அஹிர் கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் யவாத்மாலில் செய்தியாளர்களிம் பேசிய அவர் பாகிஸ்தான் முதலில் அத்தமீறி தாக்குதல் நடத்தினால் இந்தியா அதற்கு உரிய பதிவடி கொடுக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது என்றார் ரம்ஜான் பண்டிகை காலத்தில் தாக்குதல் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பது என்று இந்தியா முடிவு செய்துள்ளபோதிலும் எல்லைக்கு அப்பால் இருந்து தாக்குதல் நடப்பது நிற்க வில்லை என்றும் கூறினார் நேற்று ஜம்முவில் சர்வதேச எல்லையோரத்தில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கட்டதில் இந்திய வீரர்கள் இருவர் உயிரிழந்தார் கட்டுமான துறையில் பணியாற்றும் தொழிலாளா்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார்

இதில் பங்கேற்று பேசிய அவர் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதற்கான இலக்குகளை இந்தியா அடையும் என்றார்

சுற்றுலா பயணிகளுக்கான சா்வதேச தரத்துடன் உள்ள கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வருகிறது

ஒடிசா மகாராஷ்டிரா மற்றும் சில மாநிலங்களின் கடலோர பகுதிகள் தேர்வு பெற்ற கடற்கரைகளில் முதலிடத்தில் உள்ளன

திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல் ரஷ்யாவில் இருந்து இன்று குஜராத் வருகிறது இந்திய அரசு தனது எரிவாயு தேவையை நிறைவு செய்வதற்காக ரஷ்யாவிடமிருந்தும் வாங்குவது என்று மேற்கொண்ட முடிவின் அடிப்படையில் வரும் இந்த எரிவாயு வை இந்திய இயற்கை எரிவாயு ஆணையம் இறக்குமதி செய்கிறது மத்திய பெட்ரோலிய மற்றம் இயற்கை எரிவாயு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதாள் இதனை துறைமுகத்தில் பெற்றுக் கொள்வார் அமெரிக்காவிடம் இருந்து திரவமயமாகக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வை இந்தியா இறக்குமதி செய்த சில வாரங்களில் ரஷ்யாவிடமிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிறது வங்கி மோசடிகள் மற்றும் வாரா கடன் தொடர்பாக பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் மூத்த அதிகாரிகள் நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் இன்று விளக்கம் அளிக்க உள்ளனா் பொதுத்துறை வங்கிகளை கட்டுப்படுத்த ரிசா்வ் வங்கிக்கு போதிய அதிகாரம் இல்லை என்று அந்த வங்கியின் ஆளுநர் திரு உர்ஜித் பட்டேல் கூறியதை அடுத்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி திரு உர்ஜித் பட்டேலுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் பொதுத்துறை வங்கிகளின் வாரா கடன் சுமார் எட்டு வட்சம் கோடி ருபாயாக இருந்தது என்று அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மாநில மொழி ஊடக மற்றும் பத்திரிகை துறைக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்று பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி கூறியுள்ளார் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சிறந்த பத்திரிகையாளர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது இதில் கலந்துகொண்டு பேசிய அவர் மாநில மொழிகளில் செய்திகளை தருவது சவாலாக உள்ளது என்றும் குற்றவாளிகள் மணல் கொள்ளையர்களின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்றும் கூறினார் இணைதள பயன்பாடு அதிகித்து வரும் நிலையில் வரும் காலத்தில் மின்னனு ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார்

வெடித்து சிதறிய ளிமலையிலிருந்து பாறைகளும் கற்களும் சாம்பலும் கொண்ட குழம்பு வீசி எறியப்பட்டதாக அந்த நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது ளிமலையிலிருந்து வீசி எறியப்பட்ட குழம்பு ஆறாக ஒடி கிராமங்களில் வீடுகளை சேதப்படுத்தியதுடன் உள்ளே இருந்த மக்களையும் தீக்கரையாக்கி விட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சூறாவளி காற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது